உலக வர்த்தக அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவுக்கு எதிரான நான்காவது மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் ராஞ்சி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

பின்னர் இந்த வழக்கு பாட்னா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்பேரில் சிபிஐ க்கு மாற்றப்பட்டது

பனாஜியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் திரு பழுபத் நாயக் தனது பயனத்தின்போது திரு நிதின் கட்கரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றம் அமைச்சர்களையும் சந்திக்கவுள்ளதாக தெரிவித்தார்

உத்ராகண்டில் டேராடுனில் உள்ள தந்தாவாக்காண்டில் கார்வால் ரைஃபில் போர்நினைவு விடுதியை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர சிங ராவத் மற்றும் ரானுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் ஆகியோர் திறந்து வைத்தனர்

ரானுவ வீரர் வீராங்களைகளின் குழந்தைகள் தங்கி படிக்கும் வகையில் இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளதாக ரானுவதளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறினார் உத்ராகண்டில் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த ரானுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு நல்ல சசூழலை ஏற்படுத்தித்தர இந்த விடுதி உதவும் என முதலமைச்சர் திரு தேவந்திரசிங் ராவத் தெரிவித்தார்

புதுதில்லியில் விதிமுறைகளை மீறி நடத்தப்படும் வர்த்தக நிறுவனங்களுக்கு சீல் வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது

விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு சீல் வைக்கவும் சிறப்புக்குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது இந்த நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க வலியுறுத்தி சுர்பற்ற வகையில் போராட்டம் நடைபெறும் என அகில இந்திய வர்த்தகர்கள் சுங்கம் தெரிவித்துள்ளன உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் தலைமையில் ஆட்சியமைந்து இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடைகிறது லக்னோவில் இதனையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிஜேபி அரசு தொடர்பான குறும்படமும் கையேடும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்படவுள்ளது கடந்த ஒராண்டாக நடைபெற்ற ஆட்சியிள் சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தெற்கு தில்லியில் துக்லாபாத் கிராமத்தில் பிளாஸ்டிக் குடோன் ஒன்றில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது எட்டேகால் மணிக்கு இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது பத்தேகால் மணிக்கு தீ கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டதாக தீயணைப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் நாடாளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்படுவது ஏற்றுக் கொள்ளத்தக்கதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு கூறியுள்ளார் நேற்று ஹைதராபாதில் நிகழக்சி ஒன்றில் பேசிய அவர் எந்த ஒரு பிரச்னை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டுமே தவிர அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக் கூடாது என்றார் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரிதிநிதகளுக்கு உள்ளது என்றும் திரு வெங்கய்ய நாயுடு கூறினார் ரஷ்பா அதிபர் அதேர்தலில் அந்நாட்டின் தற்போதைய அதிபர் திரு விளாடிமீர் புட்டின் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார்

இத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் மேலும் ஆறு ஆண்டுகளுக்கு விளாதிமீர் புட்டின் அதிபர் பதவி வகிக்கவுள்ளார்

இதில் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு அலெக்சியா நவால்னி தேர்தலில் முறைகேடு செய்து புட்டின் வெற்றிபெற்றுள்ளதாக குற்றம்சாடடியய்ளார் பாகிஸ்தானில் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு எதிராக துன்புறுத்தும் சம்பவங்கள் நடைபெறுவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு இந்திய தூதரகம் அறிக்கை அனுப்பியுள்ளது

விடுதி ஒன்றுக்கு சென்றுகொண்டிருந்த இந்திய தூதரக அதிகாரி ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் காரில் பின்தொடர்ந்து சென்ற சம்பவம் ஒன்றும் இதேபோல் அப்போரா சந்தைக்கு வாகளத்தில் சென்றுகொண்டிருந்த நான்கு அதிகாரிகளை இருக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் பின்தொடர்ந்து வந்ததாகவும் பாகிஸ்தானிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இந்திய தூதரகத்தின் இணையதளமும் அவ்வப்போது முடக்கப்பட்டு வருவதாகவும் இவ்விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச செலாவணி நிதியததின் தலைவர் திரு கிறிஸ்டீன் லெகார்டே அமெரிக்கா இறக்குமதிக்கு விதித்திருக்கும் அதிக வரிகள் தொடர்பாக அந்நாட்டிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அர்ஜெண்டினாவின் செய்தித்தாள் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் அலுமினியம் மற்றும் இறக்குமதிக்கு கூடுதல் வரிவிதித்திருக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் ஏழை ஏழை ஏழை நாடுகளில் உள்ள ஏழை மக்கள் சர்வதேச வர்த்தகத்தால் பயனடைந்துள்ளதாகவும் சில பிராந்தியங்கள் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வர்த்தகத்தை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இறக்குமதிக்கு அதிக வரி விதித்து வர்த்தகத்திற்கு தடைகளை ஏற்படுத்துவது எந்வொரு வெற்றியையும் தராத என்று கூறியுள்ளார் கடற்படைத் தளபதி அட்மிரல் திரு

கடற்படைத் தளபதியின் அமெரிக்கப் பயணத்தின்போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலர் திரு ஜேம்ஸ் மேட்டீஸ் மற்றும் கடற்படைச் செயலர் திரு ரிச்சா்ட் ஸ்பெள்சா் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகளை சந்தித்துப் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் தமது பயணத்தின்போது ஹவாயில் உள்ள ஹோல்ஹார்பர் பசிபிக் ரானுவத் தலைமயகத்திற்கும் சுனில் லன்பா செல்லவுள்ளார் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணைந்து நடத்திவரும் கால்ஃப்ஸ்டார் ஒன் ரானுவ கூட்டு பயிற்சியில் பங்கேற்க இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் கோமதி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா கப்பல்கள் அபிதாபியில் உள்ள ஸாகீத் துறைமுகத்திற்கு சென்றடைந்துள்ளன இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை அதிகப்படுத்த இந்த ரானுவ பயிற்சி நடத்தப்படுகிறது

இருபதாம் தேதி முதல் தொடங்கும் கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இக்கப்பல்கள் அபுதாபி சென்றுள்ளன

இப்போட்டியின் தொடர் நாயகனாக வாஷிங்டள் சுந்தர் அறிவிக்கப்பட்டார் இரானிக் கோப்பையை விதர்பா அணி வென்றுள்ளது நாக்பூரில் நடைபெற்ற ரெஸ்ட் ஆப் இண்டியா அணிக்கு எதிரான போட்டி ட்ராவில் முடிவளடந்த போதிலும் முதல் இன்னிங்சில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது